புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகின

அதிகரிப்பது குறித்து நாளை ஆய்வு செய்யப்படும் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார்

நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மோதுகின்றன

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் னந்திநகர் தொகுதியிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாட்டிலும் சமாஜ்வாதி தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் மணிப்பூரிலும் இன்று தேர்தலை சந்தித்தனர் இதனிடையே மக்களவை ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுதாக்கல் இன்று முடிவடைந்தது நாளை வேட்பு மனுக்கள் பரிசீலிக்கப்படும்

தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாநில தலைமைத் தேர்தல் அதினாரி திரு சத்யபிரத சாஹூ நாளை அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்கானிப்பாளர்களுடன் விரிவான ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தலுக்னன காவல்துறை தலைவரும் பங்கேற்பார் என்று அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஒட்டப்பிடாரம் சூலூர் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத் தேர்தலுக்கு ஏழு நாட்கள் முன்னதாக வாக்குச்சாவடி சீட்டுகள் வாக்காளர்களின் இல்லத்திலேயே வழங்கப்பட்டு விடும் என்று அவர் கூறினார்

மதுரை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதிகாரிகள் அனுமதியின்றி நுழைந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ள கூடுதல் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு பாலாஜியின் அறிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்

திருப்பரங்குன்றத்தில் திரு எஸ் முனியாண்டியும் சூலூரில் திரு கந்தசாமியும் ஒட்டப்பிடாரத்தில் திரு மோகனும் அரவக்குறிச்சியில் திரு செந்தில் நாதனும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஒட்டப்பிடாரம் இடைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர ஆதரித்து தாம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் தொடர வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்த மனுவை விசாரித்து வரும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமயிலான பெஞ்ச் இந்த வழக்கில் திரு ராகுல்காந்தி தாம் கூறிய கருத்துக்கு வருத்தம் தெரிவித்து தாக்கல் செய்த பிரமாணப் பத்திரத்தை ஏற்க மறுத்து விட்டது ரஃபேல் வழக்கு தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்ட கருத்துக்களுக்கு மீண்டும விளக்கமளிக்குமாறு நீதிபதிகள் இன்று நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர்

தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் ஏற்கனவே பராமரிப்புப் பணிகளை கண்கானிக்க மத்திய அவனத்துறை அமைச்சகம் மத்திய மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிதாக பராமரிப்புக்கு என குழு அமைக்க தேவையில்லை என்றும் வாதிட்டனர் இதனை ஏற்ற நீதிபதிகள் திரு சத்தியநாராயண் திரு நிர்மல்குமார் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தனர்

குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பல தேவாலயங்களில் இன்று இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இலங்கையில் அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து சாலைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களில் உரிமையாளர்களின் தொலைபேசி எண்கள் எழுதி வைக்கப்பட வேண்டுமென்று காவல்துறை அறிவுறத்தியுள்ளது அறிவியல் மனப்பான்மையும் மனித நேயத்தையும் வளர்க்க உயர்கல்வி அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியிருக்கிறார் சென்னை புறநகரில் தளியார் பல்கலைக் கழகம் ஒன்றில் அவர் இன்று பட்டமளிப்பு உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் நாட்டின் வளர்ச்சிக்கு தொடக்க கல்வி மட்டுமின்றி உயர்கல்வியும் அவசியம் என்றார் இன்றைய உலகில் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருவதால் மாணவர்கள் பட்டம் பெற்ற பிறகும் தங்கள் திறன்களை காலத்திற்கு ஏற்ப வளர்த்துக் கொண்டே வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உயர்கல்வி நிறுவனங்கள் புதிய சிந்தனையயும் ஆராய்ச்சி வசதிகளையும் ஏற்படுத்தும் வகையில் தங்களை மாற்றி அமைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவில் உயர்கல்வி மிகச்சிலருக்கு மட்டுமே கிடைத்து வந்த நிலை தற்போது மிகவும் மாறியுள்ளது என்ற போதிலும் உயர்கல்வியின் தரம் மேலும் மேம்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அறிவியல் ஆராய்ச்சிகள் இந்திய கிராமங்களின் தேவைகளையும் வேளாண் வளர்ச்சியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர்

நீரில் மூழ்கிய ஒரு குழந்தையின் உடலை தீயணைப்புப் படையினர் தேடி வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் காவல்துறை கண்ணிப்பாளர் திரு அருளரசு ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் மாவட்டச் செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் உணவு தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அச்சிடப்பட்ட செய்தித்தாள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்களை பரிமாறுவது மற்றும் விற்பனை செய்யக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலஷ்மி எச்சரித்துள்ளார்

சென்னையில் இரவு எட்டு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது